நீதியியல் துறை நாட்டின் அரசியல் சாசனத்தை ஆக்கப்பூர்வமாகவும் திறன் மேம்பாட்டுடனும் வலுப்படுத்தியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி புகழாரம் சூட்டியுள்ளார்

தமிழகத்தில் காவல் துறையினருக்கான மருத்துவமனைகளை முழுநேர காவல் மருத்துவமனைகளாக தரம் உயர்த்த முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

சென்னையில் இந்தியாவிற்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து நிதானமாக ரன் குவித்து வருகிறது

குஜராத் உயர்நீதிமன்ற வைரவிழா நிகழ்ச்சியில் காணொலி மூலம் இன்று உரையாற்றிய அவர் நாட்டு மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதோடு தேச நலனுக்கு உயர் முன்னுரிமை அளித்து நீதித்துறை செவ்வனே செயலாற்றி வருவதாகவும் எடுத்துரைத்தார் நமது கலாச்சாரம் மற்றும் தொன்றுதொட்டு கையாளப்படும் மதிப்பீடுகளின் அடிப்படையில் சட்டங்கள் இயற்றப்படுவதாக கூறிய பிரதமர் சுயராஜ்ஜியத்தின் வழிதோன்றல் மூலம் நாட்டின் விடுதலைப் போராட்டம் விரிவடைந்ததாகவும் தெரிவித்தார் எனவே நம் நாட்டை உலகத்தரம் வாய்ந்த நீதியியல் முறையாக மேம்படுத்துவது நீதியியல் மற்றும் அரசின் பொறுப்பு என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் கோவிட் சூழலில் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்கள் மாவட்ட நீதிமன்றங்கள் மின்னணு செயலாக்கம் வழியாக பணியாற்றியது பெருமைக்குரியது என்றும் அவர் பாராட்டினார் இந்நிகழ்ச்சியில் குஜராத் நீதிமன்ற வைரவிழா நினைவு அஞ்சல் தலையையும் பிரதமர் வெளியிட்டார் மத்திய சட்ட அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் குஜராத் முதலமைச்சர் திரு

பழனிசாமி தமிழகத்தில் காவல் துறையினருக்கான மருத்துவமனைகளை முழுநேர காவல் மருத்துவமணைகளாக தரம் உயர்த்த முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

சென்னை புனித தோமையர்மலை காவல்துறையினருக்கான மருந்தகங்களை முழுநேர காவல் மருத்துவமணையாக தரம் உயர்த்தப்படு என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் யானை முகாம் தமிழக திருக்கோவில்கள் மற்றும் மடங்களை சேர்ந்த யானைகளுக்கான புத்துணர்வு நலவாழ்வு முகாம் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தேக்கம்பட்டி பவானி ஆற்றுப்படுகையில் நாளை மறுநாள் தொடங்குகிறது

யானைகளுடன் மருத்துவக்குழுவும் உடன் செல்லும் என்றும் அவர் கூறியுள்ளார்

அன்பழகன் இன்று வழங்கினார்

வேலுமணி இன்று மலர்தூவி மரியாதை செலுத்தினார்

மனோகர் அக்னானி தெரிவித்துள்ளார்

ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் ஆட்சித்தலைவர் திரு ஜான் லூயிஸ்க்கு இன்று கோவிட் தடுப்பூசி போடப்பட்டது

திருச்சி மாவட்டத்தில் சிறந்த தோட்டக்கலை பயிர் சாகுபடி செய்யும் விவசாயிகள் விருதுபெற விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திரு

விருத்தாசலம் அரசு ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர் வெளி மாவட்ட வியாபாரிகள் நெல் கொள்முதல் செய்யவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்

இங்கிலாந்து அணித்தலைவர் ஜோரூட்டும் ஒலி போப்பும் களத்தில் உள்ளனர்

கால்பந்து கோவாவில் நடைபெறும் ஐ

பெங்களுரு சென்னை எ